வகையில் வெளிப்படையானவரிகட்டமைப்புத் திட்டத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடிநாளைதொடங்கிவைக்கிறார்

என்றுகுடியரசுதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடுகேட்டுக் கொண்டுள்ளார்

சத்திஷ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினருடன் நடந்தமோதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நான்குபேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

நேர்மையாகவரிசேலுத்துவோரைகௌரவிக்கும் வகையில் வெளிப்படையானவரிகட்டமைப்புத் திட்டத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடிநாளைதொடங்கிவைக்கிறார் மத்தியநேரடிவரிகள் வாரியம் பல்வேறுசீர்திருத்தங்களில் தொடர்ந்துஈடுபட்டுள்ளது

வரிசெலுத்துவதில் வெளிப்படைத் தன்மையைஅதிகரிக்கும் வகையில் வருமானவரித்துறையும் பல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்துவருகிறது

வரிசெலுத்துவோரின் குறைகளையவும் வரிப் படிவத்தைஎளிதாக்கவும் நடவடிக்கைஎடுக்கப்பட்டதோடு நிலுவையில் உள்ளவரிதொடர்பானதாவாக்களைதீர்ப்பதற்குநேரடிவரிமுறையில் திருத்தங்கள் செய்யப்பட்டன சர்வதேச இளையோர் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

உலகசெயல்பாடுகளுக்கான இளையோரின் பங்களிப்பு என்பது இந்தஆண்டுக்கானகருப்பொருளாகும் இந்நாளைமுன்னிட்டுகுடியரகதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் நீடித்தமற்றும் சமவாய்ப்புகளுடன் கூடிய உலகைஉருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாகமுன்வரவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் பாகுபாடுஉள்ளிட்ட சாதி பாலினப் சமூகத்தில் நிலவும் தீயபழக்கவழக்கங்களைபோக்குவதற்கானநடவடிக்கைகளிலும் வறுமை எழுத்தறிவின்மை ஊழல் ஆகியவற்றிலிருந்துநாட்டைவிடுவிக்கும் வகையிலும் இளைஞர்கள் செயல்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

இதன் காரமணாக நோய்த் நொற்றுப் பரவல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோரும் விரைந்துகுணமடைந்துள்ளதாகவும் அந்தஅமைச்சகம் கூறியுள்ளது

கேபால் தலைமையிலானநிபுணர் குழு இன்றுஆலோசனைநடத்துகிறது

நிறுவனமும் ஹைதராபாதைச் உருவாக்கியுள்ளதடுப்பூசிமுதல்கட்டபரிசோதனைமுடிந்து இரண்டாவதுகட்டசோதனையில் ஈடுபடுத்தப்படவுள்ளது ஆக்ஸ்போர்டுபல்கலைக் கழகத்தின் தடுப்பூசியும் இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்டுவருவதாக இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் திரு பல்ராம் பார்கவாதெரிவித்துள்ளார் சத்திஷ்கர் மாநிலம் சுக்மாமாவட்டத்தில் இன்றுகாலைபாதுகாப்புப் படையினருடன் நடந்தமோதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நான்குபேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்ததினமானஜென்மாஷ்டமிநாட்டின் பல்வேறுபகுதிகளில் இன்றுகொண்டாடப்படுகிறது உத்தரபிரதேசமாநிலம் மதராவில் உள்ளகிருஷ்ணர் ஆலயத்தில் இன்றுகாலைமுதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுவருகின்றன

வீட்டிலிருந்தேசிறப்பு பூஜைகளைகாண்பதற்கு இணையதளம் ஒளிபரப்பு மூலம் செய்யப்பட்டுவருகிறது ஜென்மாஷ்டமியைமுன்ளிட்டு குடியரசுத் தலைவர் திரு

வெங்கையநாயுடு தலைவர் நரேந்திரமோடிஉட்படபலர் தலைவர்கள் மக்களுக்குவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்குஉட்பட்ட புல்வாமாமாவட்டத்தில் கம்ராஸிபூரா பகுதியில் இன்றுகாலைதீவிரவாதிகளுடன் நடந்தமோதலில் பாதுகாப்புப் படைவீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் மற்றொருவீரர் காயமடைந்தார் பாதுகாப்புப் படையினர் நடத்தியதாக்குதலில் தீவிரவாதிசுட்டுக் கொல்லப்பட்டதாககாவல்துறையினர் தெரிவித்தனர் சும்பவம் நடந்த இடத்திலிருந்துஒரு ஏ

ரகதுப்பாக்கி கையெறிகுண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் தீவிரவாதிகள் அந்த இடத்தில் பதுங்கியிருக்கிறார்களாஎனபாதுகாப்புப் படையினர் தொடர்ந்துதேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பந்திபூரா மாவட்டத்தில் காவல்துறையினர் லஷ்கர் இ தொய்பாதீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தஒருவரை இன்றுகாலைகைதுசெய்தனர் அந்தநபரிடமிருந்து சிலஆவணங்களும் வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாககாவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் புதிய அமைச்சரவை இன்றுகாலைபதவியேற்றது

தினேஷ் குணவர்த்தனேதொடர்ந்துவெளியுறவுத் துறைஅமைச்சராகநீடிக்கிறார் அதிபர் கோத்தபயராஜபக்சே பாதுகாப்பு அமைச்சகத்தைதன்வசும் வைத்துக் கொண்டுள்ளார்

நமல் ராஜபக்சே க்குவிளையாட்டுத்துறைஒதுக்கப்பட்டுள்ளது

சமல் ராஜபக்சேபாசனத்துறைஅமைச்சராகபொறுப்பேற்றுள்ளார் அவருக்குகூடுதலாகஉள்நாட்டுபாதுகாப்பு இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது

கமலாஹாரிஸ் ஜனநாயககட்சியின் அதிகாரப்பூர்வவேட்பாளராகபோட்டியிடுகிறார்

தற்போதுதிருமதிகமலாஹாரிஸ் நாடாளுமன்றஉறுப்பினராகஉள்ளார்

தேர்தலில் போட்டியிடவுள்ளதிருமதிகமலாஹாரிஸ் க்குபல்வேறுதரப்பினரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்